நரேந்திரமோடி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு தீட்டத் துவக்க முன்னேற்பாட்டு பணிகளை இன்று ஆய்வு செய்து வருகிறார்

நீதிபதிகள் கே

நரேந்திரமோடி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டத்துவக்க முன்னேற்பாட்டு பணிகளை இன்று புதுதில்லியில் ஆய்வு செய்து வருகிறார்

இந்த திட்ட செயலாக்கத்திற்கான தொழில்நுட்ப நடைமுறைகளையும் பிரதமர் ஆய்வு செய்கிறார் இந்நிகழ்ச்சியில் சுகாதாரம் குடும்பநலம் நித்தி ஆயோக் உயர் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் ஆயுஷ்மான் பாரத் சுகாதாரத்திட்டம் அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது

புதுதில்லியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்ற நடைமுறைகள் தொடா்பான இரண்டு நாள் பயிற்சிக் கூட்டத்தை துவக்கி பேசிய அவர் இந்த வாய்ப்பை அனைத்து உறுப்பினர்களும் சிறந்த வைத்துப் முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் கற்றல் என்பது தொடரும் நடைமுறை என்று குட்டிக்காட்டிய அவர் அதுவே அனைவரின் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் வாதங்களின் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார்

பியூஷ்கோயல் தலைமையில் புதுதில்லியில் இன்று தொடங்கியது இக்கூட்டத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது

சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திராபானர்ஜி உத்தரகாண்ட் உயா்நீதிமன்ற தலைமை நீதிபதி கே

இதற்கான ஒப்புதலை குடியரசுத்தலைவர் நேற்றிரவு வழங்கியதையடுத்து இந்நடவடிக்கை

சுஷ்மா சுவராஜ் மத்திய ஆசிய நாடுகளுக்கு மேற்கொண்டுள்ள நான்கு நாள் பயணத்தின் இறுதி கட்டமாக இன்றுமாலை உஸ்பெக்கிஸ்தான் தலைநகர் டாஸ்கண்ட் செல்கிறார் முன்னதாக நேற்று கிர்கிஸ்தான் அதிபர் ஜீன்பெக்கோவுடன் பாதுகாப்பு அறிவியல் தொழில்நுட்பம் சுகாதாரம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார்

ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்

மதுரை முதல் ஆண்டிப்பட்டி வரை அகல ரயில்பாதை பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பல்லவி பல்தேவ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் காலங்களில் தனியார் பள்ளிகளைக் காட்டிலும் அரசுப்பள்ளிகளின் தரம் பல மடங்கு உயரும் என்று குறிப்பிட்டார்

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விசாரணை முடியும் வரை இதில் தொடர்புடைய உயர்கல்வித்துறை உயர் அதிகாரிகளை பணியில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார்

பல்பு பயன்படுத்துவதால் மின்கட்டணம் குறைந்திருப்பதாக பயனாளி ஒருவர் தெரிவித்திருக்கிறார்